நடைபெற்று வருகிறது மகாராஷ்டிரா சுட்டப்பேரவையில் உத்தவ் தாக்ரே தலைமையிலான அரசு இன்று நம்பிக்கை வாக்கு கோருகிறது இந்தியா வுக்கு எதிராள எந்த ஒரு நடவடிக்கையிலும் பாகிஸ்தான் வெற்றிபெற இயவாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையும் கூறியுள்ளது டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்தியன் ஞானசேகரன் கால் உலகக்கோப்பை இறுதிக்கு முந்தைய சுற்ற ஆட்டத்தில் தோல்வியடைந்தார்

ஆறு மாவட்டங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

மகாராஷ்டிரா சுட்டப்பேரவையில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான அரசு இன்று நம்பிக்கை வாக்கு கோருகிறது இதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள இரண்டு நாட்கள் சிறப்பு கூட்டத் தொடரில் இன்று பிற்பகல் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடைபெறுகிறது நாளை பேரவைத் தலைவர் தேர்தல் நடைபெறவுள்ளது

திரு உத்தவ் தாக்கரே மற்றும் ஆறு அமைச்சர்கள் நேற்று முன்தினம் பதவியேற்றனர் புதிய அரசு வரும் மூன்றாம் தேதிக்குள் பெரும்பான்மையை நிருபிக்க வேண்டும் என்று ஆளுநர் அறிவுறுத்தி இருந்த நிலையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று புனேயில் தேசிய பாதுகாப்பு மையத்தின் பயிற்சி நிறைவுபெற்ற விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நேரடியாக போர் ஈடுபட்டால் வெற்றி பெறமுடியாது என்ற காரணத்தினால் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஊக்குவித்து வருவதாக குறை கூறினார் இது போன்ற முயற்சிகளிலும் பாகிஸ்தானுக்கு வெற்றி கிடைக்காது என்று திரு ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்தியா ஜப்பாள் இடையே வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் ஜப்பான் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர் பாதுகாப்புத் துறையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளன ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் பூஞ்ச் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் இந்திய நிலைகளை குறிவைத்து நேற்று மாலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு நமது ராணுவத்தினர் உரிய பதிவடி கொடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இரவு ஒன்பது மணி வரை துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது

போலி செய்தி பரப்பப்படுவதை தடுக்கும் நோக்கில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது

ஆதாயத்திற்கான செய்திகளைவிட போலி செய்திகளை பரப்பப்படுவது மிகவும் அபாயகரமானது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக போலி செய்திகள் பரப்பப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் மகாராஷ்டிராவில் பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த வேன் நிலைதடுமாநி கீழே விழுந்ததில் அதில் பயணம் செய்த ஏழு பேர் உயிரிழந்தனர்

துலே மாவட்டத்திற்கு உட்பட்ட விஞ்சு கிராமம் அருகே நேற்று இரவு இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமது செய்தியாளிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறினார்

குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் லேசான மலழக்கு வாய்ப்பு உள்ளது

இதற்கிடையே மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது தொடர் மழை காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் மழை மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட மலை ரயில் போக்குவரத்து இன்று முதல் மீண்டும் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் மயில்வாகனன் தெரிவிக்கிறார்

உலக எய்ட்ஸ் தடுப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்

ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு பொது தேர்வு குறித்து மாணவர்களும் பெற்றோர்களும் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையள் கேட்டுக் கொண்டுள்ளார் ஈரோடு மாவட்டம் ஏலூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தட்கல் முறையில் மின் இணைப்பு கேட்ட விவசாயிகளுக்கு அடுத்த மாதம் மின் இணைப்பு வழங்கப்படும் என்று மின்துறை அமைச்சா் திரு தங்கமணி கூறியுள்ளார்

உலகக் கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்தியன் ஞானசேகரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் தோல்வியடைந்தார்